உத்தரப் பிரதேசத்தில் அலிகார் முஸ்லீம் பல்கலைக் கழக நூற்றாண்டு விழாவில் காணொலி காட்சி மூலம் அவர் இன்று உரையாற்றினார் சுயசார்பு இயக்கத்தின்கீழ் புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார்

இப்பல்கலைக் கழகத்தில் உருது அராபிக் மற்றும் பெர்ஷிய மொழிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்க்சிகளின் காரணமாக நாட்டின் கலாச்சார உறவிற்கு புதிய சக்தியை அளிப்பதாக பிரதமர் கூறினார்

உயர்கல்விக்கான இடங்கள் மற்றும் கட்டமைப்புகளின் எண்ணிக்கை குறித்து அவர் அப்போது பட்டியலிட்டார் அறிவியல் தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றில் இந்தியா வளமையான பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்திய சா்வதேச அறிவியல் விழாவில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமா் உலகளாவிய பல்வேறு விஞ்ஞான பிரச்சினைகளுக்கு நம் நாட்டின் தொழில் துறையினர் தீர்வு கண்டிருப்பதாக கூறினார் கற்றுச்சூழல் குறித்த ஆராய்ச்சி பணிகளை மேம்படுத்தவும் ஊக்குவிக்கவும் மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் விண்வெளி துறையில் மட்டுமின்றி ஆழ்கடல் ஆராய்ச்சியிலும் நம் விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார் தெளிவான நம்பகமான அறிவியல் கல்வியை அளிக்கும் நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதை இலக்காக்கொண்டு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தினார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஜப்பான் பாதகாப்புத்துறை அமைச்சர் திரு கிஷி நோபோ வுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இத்தொடர்பாக திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இருநாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளதாக கூறினார் பாதுகாப்புத் துறையில் இருநாடுகளுக்கும் இடையிவான ஒத்துழைப்பு குறித்து இரு அமைச்சர்களும் திருப்தி தெரிவித்துள்ளனர்

பல்வேறு தரப்பினருடன் நடத்தப்பட்ட விரிவான ஆலோசனைக்குப் பின் மத்திய அரசு இந்த முடிவை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் மாணவர்களின் நலன்களைக் கருத்தில் கொண்டு அரசு இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர் பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் தேதி குறித்து விரைவில் அறிவிப்புவெளியிடப்படும் என்று கூறினார் கணித மேதை ஸ்ரீளிவாச ராமானுஐத்தின் பிறந்த தினம் இன்று தேசிய கணித தினமாக கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி நாடுமுழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன

பஞ்சாப் தமிழ்நாடு

தமிழகத்தில் ஒரேகட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று பெரும்பாலாள அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் தலைமைச் செயலர் திரு உமேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார் சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோருடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார் தேர்தல் தேதி குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தலைமை தேர்தல் ஆணையருடன் ஆலோசித்த பிறகு தேர்தல் தேதி குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு சின்ஹா கூறினார் பட்டுவாடாவை தடுப்பதற்கு உறதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இதற்கு பண பொதுமக்களின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

கள்ளியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்காள தேதி குறித்து தேர்தல் ஆணையம் விரைவில் முடிவு செய்யும் என்றும் திரு சின்ஹா கூறினார் தமிழகத்தில் தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு அனைத்து உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்என்றும் தேர்தல் ஆணையத்தின் தலைமைச் செயலர் திரு உமேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார் ஜம்முகஷ்மீர் மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி கமுகமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

தேசிய மாநாட்டு கட்சி ஒன்பது இடங்களிலும் பிஜேபி ஆறு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜே கே ஆப்னி கட்சி ஐந்து தொகுதிகளிலும் மக்கள் ஜனநாயகக் கட்சி மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சி தலா இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன ஜே கே பி எம் கட்சி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது

இரண்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதம் பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னைக்கு கடந்த பத்து நாட்களாக வந்தவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக கூறினார் இங்கிலாந்திலிருந்து மற்ற நாடுகளை கடந்து சென்னை வந்தவர்களுக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் இங்கிலாந்தில் இருந்து வந்துள்ளவா்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்ட பிள்னரே வெளியில்வர அமைதிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார்

ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் நாகாவாந்தில் சுற்றுவாத் தலங்களை படிப்படியாக திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிசா அனி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்க உள்ளது